வந்துள்ளதாக தலைமைத் தேர்தல் அதிகாரி திரு சத்தியபிரதசாஹு தெரிவித்துள்ளார்

இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான முதலாவது பகலிரவு டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி அடிலெய்டில் இன்று தொடங்குகிறது

இன்று காலை அரியலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் முடிவுற்ற திட்டப் பணிகளை தொடங்கி வைப்பதோடு புதிய திட்டங்களுக்கும் அவர் அடிக்கல் நாட்டவுள்ளார் மகளிர் சுய உதவிக்குழுவினர் உட்பட பல்வேறு தரப்பினருக்கு அரசு நலத்திட்ட உதவிகளையும் அவர் வழங்கவுள்ளார்

பிற்பகலில் பெரம்பலூர் மாவட்டத்தில் வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்து அவர் ஆய்வு மேற்கொள்கிறார்

செகண்ட்ஸ் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் புற்று நோய் உள்ளிட்ட பல்வேறு நோய்களை கண்டறிய நவீன சாதனங்களை தமிழக அரசு பொருத்தியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்

சத்தியபிரதசாஹு தெரிவித்துள்ளார்

மதுரை தோப்பூரில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைப்பதற்கான இடத்தை தமிழக அரசு மத்திய அரசுக்கு உடனடியாக வழங்க வேண்டுமென்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார்

எய்ம்ஸ் மருத்துவமனை அமைப்பதற்கு உடனடியாக ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை மத்திய மாநில அரசுகள் எடுக்க வேண்டுமென்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார்

இதற்கான கவுண்ட் டவுன் நேற்று பிற்பகல் தொடங்கி சீராக நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

தற்போது இவர் கொல்கத்தா உயர்நீதிமன்ற நீதிபதியாக பணியாற்றி வருகிறார்

மாணவர்கள் மற்றும் பெற்றோரின் கோரிக்கைகளை ஏற்று தேர்வு முறைகளில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார்

புதுதில்லியில் போராட்டம் நடத்திவரும் விவசாயிகளுடன் பேச்சு நடத்தி பிரச்னைக்கு தீர்வு கானுமாறு மத்திய அரசை உச்சநீதிமன்றம் கேட்டுக் கொண்டுள்ளது இதற்காக குழு ஒன்றை அமைக்குமாறும் அதில் பாரதிய கிஸான் யூனியன் உறுப்பினர்களையும் இதர விவசாயிகள் சங்கங்களின் பிரதிநிதிகளையும் சேர்க்குமாறு தலைமை நீதிபதி எஸ் ஏ பாப்டே தலைமையிலான அமர்வு உத்தரவிட்டது இந்நிலையில் புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் விவசாயிகளின் நலன்களுக்காக மத்திய அரசு என்றும் கடமைப்பட்டுள்ளதாகக் கூறினார் விவசாயிகளின் பிரச்னைகளுக்கு மத்திய அரசு தீர்வு கானும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார் குமரிக்கடல் மற்றும் இலங்கையை ஒட்டி நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக நாகப்பட்டிணம் மயிலாடுதுறை கடலூர் தஞ்சாவூர் மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதியிலும் இன்று ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது ஏனைய கடலோர மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியின் அனேக இடங்களில் இடியுடன் கூடிய மிதமான மழையும் உள் மாவட்டங்களில் அனேக இடங்களில் இடியுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழையும் பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளைப் பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடியுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது இருவரிச் செய்திகள் பிரதமர் திருநரேந்திர மோடி பங்களாதேஷ் பிரதமர் திருமதி ஷேக் ஹசீனா ஆகியோர் இடையிலான உச்சி மாநாடு இன்று காணொலி காட்சி வாயிலாக நடைபெறவுள்ளது சுயசார்பு பொருளாதார இயக்கத்திற்காக புதிய வளர்ச்சி வங்கியுடன் ஒரு பில்லியன் டாவர் கடன் ஒப்பந்தத்தில் இந்தியா கையெழுத்திட்டுள்ளது

சசிசேகர் வேம்பட்டி ஆசிய பசுபிக் ஒலிபரப்பாளர் சங்கத்தின் துணைத் தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ளதற்கு தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் அவருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் சட்டமன்ற தொகுதியில் கால்நடை மருந்துகம் மற்றும் அன்னதானபுரத்தில் அம்மா மினி கிளினிக்கை உணவு அமைச்சர் திரு காமராஜ் நேற்று திறந்து வைத்தார்